ஆலோசனை நடத்துகிறார்

வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார்

காணொலி காட்சி வாயிலான இந்தக் கூட்டத்திற்கு நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்துள்ளது இதில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் ஆகியோர் பங்கேற்கின்றனர் திரு அரவிந்த் பனகாரியா திரு கே வி காமத் திரு ராகேஷ் மோகன் திரு சங்கர் ஆச்சார்யா திரு சேகர் வீர்மணி ஷா திரு அர்விந்த் திரு அசோக் லாஹ்ரி உள்ளிட்ட பொருளாதார மற்றும் தொழில்துறை வல்லுநர்களும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்

சென்னையில் நடைபெறவுள்ள ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்கிறார் அதைத் தொடர்ந்து ஒமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையையும் அவர் பார்வையிடுகிறார்

பின்னர் பெரியமேட்டில் உள்ள மருந்து சேமிப்புக் கிடங்கை பார்வையிடும் அமைச்சர் தடுப்பூசிக்கான மருந்து எவ்வாறு சேமித்து வைக்கப்படுகிறது என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்கிறார் இதனைத் தொடர்ந்து செங்கற்பட்டு செல்லும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி ஒத்திகையை பார்வையிடுகிறார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான எட்டாவது கற்று பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் மண்டி நடைமுறை தொடரும் என்றும் மத்திய அரசு சார்பில் உறுதிமொழி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று விவசாய சங்கப் பிரதிநிதிகள் வலியுறுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக இருதரப்பிற்கும் இடையே ஏழு சுற்று பேச்சுக்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது

தமது பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளதாகவும் இதற்காக இலங்கை வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்தனாவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நேற்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் திரு டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்துப் பேசியதாகவும் மீள்வளத்துறையில் இருநாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாகவும் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளுடனும் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார் வளர்ச்சி அதிகாரப்பகிர்வு ஆகியவை தொடர்பாகவும் அவற்றுக்கு மாகாண கவுன்சில்களின் பங்களிப்பு குறித்தும் அவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் புதிய தேசியக் கல்விக்கொள்கை அனைத்து விதத்திலும் புரட்சிகரமானது என்று மத்திய கல்வியமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் இணையதளம் வாயிலான கருத்தரங்கு ஒன்றை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்த கல்விக் கொள்கை தொடக்கக் கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிப்பதாகக் கூறினார் அடுத்த நிலையில் மாணவர்களின் தொழில் திறனை வளர்க்கவும் இந்த கல்விக்கொள்கை வகை செய்வதாக அவர் தெரிவித்தார் மாணவர்களுக்கான வாய்ப்புகளை பல்வேறு வகையிலும் இந்தக் கல்விக் கொள்கை அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கற்பித்தல் மற்றும் கற்றல் முறைகளில் தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துவதற்கான செயல் திட்டங்களையும் இந்த கல்விக்கொள்கை கொண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் மத்திய கல்வியமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்தக் கருத்தரங்கில் இந்தியா பிரிட்டன் கனடா தாய்லாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள் பங்கேற்ற பத்து கருப்பொருள்களில் உரையாற்றுகின்றனர்

அம்மாநில ககாதாரத்துறை அதிகாரிகளுடன் நோய்க் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்தக்குழ ஆலோசனை நடத்தம்

இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பான முன்னேற்றம் குறித்து ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா நேற்று ஆய்வு செய்தார்

நாட்டிலுள்ள எந்த இரு வீடும் விடுபடாமல் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்று அவர் கூறினார்

தலைநகர் அக்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வெளியுறவு இணையமைச்சர் திரு வி முரளீதரன் பங்கேற்றார் தமது கானா பயணத்தின் போது அந்நாட்டுத் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து திரு முரளீதரன் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னதாக அங்குள்ள இந்திய சமுதாயத்தினருடன் அமைச்சர் கலந்துரையாடினார்

செயல்பாடுகளில் கட்டுப்பாடுகள் இதன்மூலம் விதிக்கப்படுவதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உணவகங்கள் மற்றும் பள்ளிகள் திறந்திருக்கும் என்றும் ஜப்பான் அரசு கூறியுள்ளது இந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஐப்பான் அரசு தெரிவித்துள்ளது பாதுகாப்பாள முறையிலும் நோய்த் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடனும் போட்டிகள் நடத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது ஒருமாத காலம் அவசரநிலை அறிவிக்கப்பட்டுள்ள போதும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளையும் மாற்றத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளையும் நடத்த ஐப்பான் தொடர்ந்து அர்வத்துடன் இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோஷிஹிடே சுகா தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்கடுதல் வீரர்களின் வசதிக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் கர்னிசிங் துப்பாக்கிச்சுதல் பயிற்சி னமயத்தில் வீரர்களுக்கான விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார் மூன்று நட்சத்திர அந்தஸ்தில் இந்த விடுதி அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது